அரசு ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வழங்குவது குறித்து அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றுசென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நோய்த் தடுப்புப் பணிகள் மற்றும் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அனைத்துத் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால் நோய்த் தொற்றிலிருந்து விரைவாக மாநிலம் விடுபட முடியும் என்றும் அவர் கூறினார்

அத்திக்கடவு அவினாசித் திட்டம் அடுத்த ஆண்டு முழுமையாக நிறைவு பெறும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

செகண்ட்ஸ் முன்னதாக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் தொழில் வளர்ச்சிக்குத் தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து தரும் என்றும் உறுதியளித்தார் தேர்தல் காலத்தில் பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நேற்று மாலை புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்றப் பணிகளை திறந்து வைத்தும் அவர் பேசினார்

கோவையில் தந்தை பெரியார் சிலை அவமதிக்கப்பட்ட சும்பவம் கண்டனத்திற்குரியது என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி கூறியுள்ளார் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் இதுபோன்ற செயல்களை அனுமதிக்க முடியாது என்று ட்விட்டர் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார் தமிழர்களின் கடவுளான முருகப் பெருமானை நம்பிக்கையோடு வழிபடுவோரின் மனதை சிவர் புண்படுத்தியிருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் அனைவரது உணர்வுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் மரியாதை அளிப்பதே மதச்சார்பின்மை என்றும் அதை சீர்குலைப்போர் யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கவர் என்றும் அவர் கூறியுள்ளார்

உதயகுமார் நேற்று ஆய்வு செய்தார் மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு வினய் மாநகராட்சி ஆணையர் திரு

சந்திரமோகன் ஆகியோர் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

அனைத்துப் பகுதிகளிலும் காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு நோய்த் தொற்றை கண்டறியும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக இந்தியாவில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளையும் அவர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார்

அஇஅதிமுக திமுக உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுமீதான விசாரணை நேற்று தலைமை நீதிபதி ஏபி சாஹி தலைமையிலான முதன்மை அமர்வில் நடைபெற்றது

மருத்துவ மேற்படிப்புகளில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றக்கூடாது என்று இந்திய மருத்துவக் கவுன்சில் விதிகள் உள்ளதாக மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மாநில அரசுகளின் ஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுகளுக்கு மத்திய அரசு ஏன் கட்டுப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினர் இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்ததை அடுத்து

மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இணையதளம் மூலம் மட்டுமே நடைபெறும் என்றும் அரசு கூறியுள்ளது தனியார் பள்ளிகளுக்கு பாடப்புத்தகங்களை இலவசமாகவோ அல்லது குறைந்த கட்டணத்திலோ வழங்குவது குறித்து அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தமிழகத்தின் மேற்குத் தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு